அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் இந்தியா அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளை பின்பற்றி வருவதாக கூறியுள்ளார் நோய் தொற்று பரவ ஆரம்பித்த உடனேயே அரசு மேற்கொண்ட உடனடி நடவடிக்கைகள் காரணமாக உலகிலேயே கோவிட் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பு குறைவாக உள்ள நாடாக இந்தியா உள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் அதேவேளயில் கோவிட் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின்கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது போன்ற நடவடிக்கைகள் வரலாற்றில் இதுவரை அறிந்திராதது என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக சீரடைந்து வருவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்த்திருத்தங்கள் சந்தை மற்றும் சந்தை நடைமுறைகளில் புதிய இந்தியா மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் தொழிலாளர் சீர்த்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க உதவி இருப்பதுடன் உற்பத்தி மற்றும் வேளாண் துறைகளின் முன்னேற்றத்திற்கு உதவி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

புதுகில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பேசுகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்கான புதிய நடைமுறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் பொருட்களை சணல் பையில் அடைத்து விற்பனை செய்யும் நடைமுறைகளை நீட்டிக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மீவாது நபி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருப்பதைபொட்டி தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நல்லொழுக்கம் பணிவு சகோதரத்துவம் ஈகை போன்ற நற்பண்புகளை பின்பற்றி வாழ்ந்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்பவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது சிந்தனைகளை பின்பற்றி நமது வாழ்க்கை முறைகளை அமைத்துக்கொள்வதன் மூலம் சமுதாயத்தில் நல்லிணக்கம் மற்றும் இரக்க சித்தனைகளை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மானுடம் தழைக்க நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என கூறியுள்ளார் நபிகள் நாயகம் பிறந்த நன்னாளில் உலகில் அன்பு அமைதி சமாதானம் சகோதாரத்துவம் தவழட்டும் என்றும் முதலமைச்சர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் கோபம் பொறாமை புறம் பேசுதல் போன்றவற்றை துறந்து உயரிய நற்சிந்தனைகளை அர்ப்பணித்த நபிகள் நாயகத்தின் அர்த்தமுள்ள போதனைகளும் அற்புதமான அறிவுரைகளும் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்றாட கடைபிடிக்க வேண்டிய அரிய கருவூலங்கள் என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மீலாதுநபி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகார ஆணைகளை அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி ஆகியோர் இன்று வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செங்கோட்டையன் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத் தொகை உயர்வு குறித்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் கோவிட் தொற்று பாதிப்பு காரணமாக தொலைகாட்சி மூலம் நடத்தப்படும் பாடங்களின் அடிப்படையிலேயே தேர்வு வினாத்தாள் இடம்பெறம் என்றும் திரு செங்கோட்டையள் தெரிவித்தார்

இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் மருத்தவர்களை ஈடுபடுத்தியும் அதிக பயனாளிகளுக்கு இச்சேவையை வழங்கியதிலும் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமிழக அரசின் அவட்சியத்தால் ஒருநாள் பெய்த மழையிலேயே சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பருவ மழை காலத்தில் பொது மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க பேரிடர் மீட்புப் படை உதவியுடன் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது